விபத்தில்லாபயணத்தைஉறுதிசெய்யவேமேம்பாலம் நி மற்றும் நெடுஞ்சாலைத் திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

அந்நாட்டுவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஅப்துல்லாசாஹித் அவரைமாலேவிமானநிலையத்தில் வரவேற்றார் அந்நாட்டின் ராணுவஅணிவகுப்பு மரியாதைதிருமோடிக்குஅளிக்கப்பட்டது அந்நாட்டின் உயரியவிருதும் பிரதமருக்குவழங்கப்பட்டது மாலத்தீவில் அந்நாட்டுஅதிபர் மற்றும் மூத்ததலைவர்களுடன் அவர் பேச்சுநடத்தவுள்ளார் அந்நாட்டுநாடாளுமன்றத்திலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேபல்வேறுஒப்பந்தங்களும் கையெழுத்தாகஉள்ளன இதனைத் தொடர்ந்தநாளை இலங்கைசெல்லும் பிரதமர் அந்நாட்டுஅதிபருடன் பேச்சுநடத்தவுள்ளார் முன்னதாகதிருநரேந்திரமோடி இன்றுகுருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் வழிபாடுசெய்தார் கோவிலில் அவர் தாமரைப்பூக்களைதுலாபாரம் வேண்டுதல் மூலம் வழங்கினார் பின்னர் பிஜேபிசார்பில் ஏற்பாடுசெய்யப்பட்டிருந்தபொதுக்கூட்டத்தில் பஙகேற்றுஅவர் பேசினார் தேர்தலில் மிகப்பெரியவெற்றியைபிஜேபி க்குமக்கள் மக்களவைத் அளித்திருப்பதாகஅவர் குறிப்பிட்டா்

கல்விக்கூடங்கள் தவிநபர்கள் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கலாச்சாரஅமைப்புகள் ஆகியவற்றைசேர்ந்தவர்களையோகாதினத்தில் பங்கேற்கஊக்கமளிக்கும் பணியையும் ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுவருகிறது

சேலம் மாவட்டம் எடப்பாடிஆவணிபேரூர் பகுதியில் புதியமேம்பாலத்தைதிறந்துவைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தேவையில்லாத இடங்களில் பாலங்கள் கட்டப்படுவதாகளதிர்க்கட்சியினர் கூறும் குற்றச்சாட்டைமறுப்பதாககூறினார்

சென்னைட்டுவழிச்சாலைத் திட்டம் மத்தியஅரசின் திட்டம் சேலம் என்றம் இதற்கானஉதவிகளைமட்டுமேமாநிலஅரசுசெய்துவருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கானசான்றிதழ் சரிபார்பில் பங்கேற்காதவர்களுக்குமீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்றுஉயர் கல்வித் துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார்

திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கூடங்குளத்தில் அனுக்கழிவு மையம் அமைப்பதுகுறித்துகருத்துகேட்புக்கூட்டத்தில் மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையிலேயேமுடிவெடுக்கப்படும் என்றுதெரிவித்தார்

கேரளாவில் தென்மேற்குபருவமழை இன்றுதொடங்கியுள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

முன்னதாக டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது